ஜம்முகஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது

அடுத்த நாள்கு ஆண்டுகளுக்குள் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்கவேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் கருத்தில்கொண்டு

வேளாண் வருவாயை உயர்த்துவது உற்பத்தி செலவுகளை குறைப்பது விளைப்பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது பயிர்கள் வீணாவதை தடுப்பது மாற்றுவழி வருமானத்திற்கு உதவிடுவது போன்ற நடவடிக்கைகளை விவசாயிகளின் நலனை கருத்திலகொண்டு மத்தியஅரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார் உணவுதாளிய உற்பத்தி மட்டுமின்றி பால் பழங்கள் காய்கறிகளின் உற்பத்தியும் அதிகித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டா் விவசாயிகளுக்கு அனைத்து நிலையிலும் உதவிடவேண்டும் என்ற நோக்கில் மத்தியஅரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் உரங்கள் பயன்பாட்டிற்கு உதவிடும் வகையில் மண்வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டா் வேளாண்துறையின் வளர்ச்சிக்காக மத்தியஅரசு சுயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு நரேந்திரமோடி பட்டியலிட்டார் பிரதமர் தங்களுடன் கலந்துரையாடியது மகிழ்ச்சியாகவும் பயனளிக்கும் வகையில் இருந்தது என்றும் இதில் பங்கேற்ற விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது குடியரசுத்தலைவரின் பரிந்துரையை ஏற்று இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதளை தொடர்ந்து அம்மாநில ஆளுநர் திரு ஒரா அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார் மெஹ்பூபா முப்தி தலைமயிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பிஜேபி நேற்று விலக்கிக்கொண்டது இதனையடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்தாா் அரசு அமைக்கா எந்த கட்சியும் உரிமை கோராததால் அம்மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சியை புதிய அமல்படுத்தப்பட்டுள்ளது

இதனை தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள தேசப்பிதா மனத்மானந்தியின் சிலைக்கு திரு ராம்நாத் கோவிந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அந்நாட்டு அதிபர் மற்றும் தலைவர்களுடன் குடியரகத்தலைவர் பேச்சு நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச யோகாதினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன யோகா பயிற்சியின் பலன்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த திளம் கொண்டாடப்படுகிறது

சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் ஐயாயிரம் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு கெப்யப்பட்டுள்ளன

மத்தியஅரசின் முதன்மை பொருளாதார ஆவோசகர் திரு அரவிந்த் குப்பிரமணியன் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்வி கூறியுள்ளார் இத்தொடர்பாக திரு அரவிந்த் கட்பிரமணியன் தம்முடன் காணொலி காட்சி வாயிலாக உரையாடுகையில் இதனை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக திரு அரவிந்த் பதவியை ராஜினாமா செய்வதாக திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மத போதகர் ஜாஹிர் நாயக்கிற்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது

ஜாஹிர்நாயக் தொடர்பாள வழக்கில் விசாரணை அமைப்பிற்கு அவர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் திரு ஜாஹிர்நாயக் இந்தியாவிற்கு திரும்பி வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்திருக்கவேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர் பாஸ்போர்ட்டை மீண்டும் வழங்கக்கோரி அவர் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் இதுகுறித்து தளி மனு தாக்கல் செய்யுமாறும் அறிவுறுத்தினா் சுட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது மதநல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் தேசிய புலனாய்வு அமைப்பு திரு ஜாஹிர்நாயக் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது

அவரது குடும்பத்தினருக்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தாா்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த துறை தற்போது வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டாா் விமானசேவையை அனைவரும் பெறவேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

அனைத்து வகைபாள இணைப்பு சட்டமைப்பு வசதிகளுக்கும் மத்தியஅரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சுரேஷ்பிரபு கூறினார்

அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏர்இன்டியாவின் அரசு பங்குகளை விலக்கிக்கொள்வதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக சிவில் விமானப்போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்கான திட்டத்தை அந்த நிறுவனத்தின் வாரியம் வகுத்து வருவதாகவும் கூறினார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் மாணவரின் தாயாரை பயன்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மன்னிப்பு கோரவேண்டும் என்றும் திரு பியுஷ் கோயல் வலியுறுத்தினாா்

ரயில் மற்றும் படகுப்போக்குவரத்து தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் முழுமையாக வடியவில்லை என்றும் அவர் மேலும் கூறுகிறார் இதற்கிடையே மணிப்பூரில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது

உருகுவே கவுதிஅரேபியா இடையேயான ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கும் ஈரான் ஸ்பெயின் இடையேயான ஆட்டம் பதினொன்றரை மணிக்கும் நடைபெறவுள்ளது